வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்ப்பார்க்கப்படுகின்றன

கிரிராஜ் சிங் திரு சுபாஷ் பாம்ரே திரு

எஸ் அலுவாலியா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு சல்மான் குர்ஷீத் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி சமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் அகிலேஷ் யாத வின் துணைவியார் திருமதி

இந்நான்கு தொகுதிகளில் அஇஅதிமுக திமுக அமமுக மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளன

விஜயகாந்த் இன்று அறிவித்துள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் கோடர்மா பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் பிரதமரின் கிசான் யோஜனா திட்டப் பயன்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் போய்ச் சேருவதை அரசு உறுதிப்படுத்தும் என்றார் எதிர்க்கட்சிகளுக்கு ஊழலும் வாரிசு அரசியலும் மட்டும் தான் தெரியுமே தவிர மக்களுக்காக பாடுப்படத் தெரியாது என்று அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் மத்தியில் காங்கிரஸ் பதவிக்கு வந்தால் கடனை திருப்பி செலுத்த முடியாத விவசாயிகள் சிறையில் தள்ளப்படுவதைத் தடுக்க புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றார்

அதிதீவிரப் புயலாக மாறி வரும் ஃபானி புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் இயன்ற எல்லா உதவிகளையும் மக்களுக்கு வழங்க அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் இதுதொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு

வானிலை ஆய்வுத்துறை உள்துறை பாதுகாப்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் நிர்வாக ஆணையத்தின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

இது தொடர்ந்து தீவிரப் புயலாகவும் நாளை இது அதிதீவிரப் புயலாகவும் வலுப்பெறக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் இன்று சென்னையில் செயதியாளர்களிடம் தெரிவித்தார்

புயல் தமிழக மற்றும் ஆந்திரக் கரையை புயல் கடக்க வாய்ப்பில்லை என்றாலும் ஒடிசா கடற்கரையைக் கடக்குமா என்பதை அறிய வானிலை ஆய்வுத்துறை நிபுணர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மாநில அரசுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க தேசியப் பேரிடர் மீட்புப் படையினரும் கடலோரக் காவல்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்திலும் புதுவையிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளன

நாராயணசாமி பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விசாரணைகளை சிபிஐ ஏற்றதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழ்நாடு சிபி சிஐடி போலீசார் இன்று சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர்

ரபேல் பேர வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வெளியிட்ட கருத்துக்களைத் திரித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி யை இழிப்படுத்தும் விதத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த வழக்கில் இன்று திரு

தேர்தலில் எந்தப் பிரிவினர் தமக்கு ஆதரவாக எந்தளவிற்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்தே மக்களுக்கான தமது பணிகள் அமையும் என அண்மையில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் சுல்தான்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி மேனகா காந்தி பேசியதை தேர்தல் ஆணையம் வன்மையாகக் கண்டித்துள்ளது ஏற்கனவே இதுபோன்ற பேச்சுக்களுக்காக திருமதி

மேனகா காந்திக்கு எச்சரிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து அந்நாட்டில் எவரும் அடையாளம் காண முடியாது அளவிற்கு தங்களின் முகத்தை மறைத்துக் கொண்டு செல்லக்கூடாது என்று இலங்கை அரசு தடை விதித்துள்ளது

ஃபானி புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது